புதுதில்லி போர் நினைவுச்சின்னத்தில் இன்று அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழகத்தில் அரசு அரசு உதவிபெறும் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

நரேந்திரமோடி புதுதில்லியில் அமைந்துள்ள தேசிய போர் நினைவுச்சின்னத்தில் இன்று அஞ்சலி செலுத்தினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இந்திய படைவீரர்களின் வீரத்தை போற்றும் வகையில் போர் நினைவு சின்னத்தில் வீர வணக்கம் செலுத்தினார் விஜய் திவஸின் பொன்விழாவை குறிக்கும் வகையில் பொன்விழா ஆண்டின் வெற்றி சின்னத்தையும் அவர் வெளியிட்டார் இப்போரில் இந்திய படைவீரர்களின் அபரிதமான வீரம் வெளிப்பட்டதோடு அவர்களின் தியாகம் இந்திய மக்களுக்கு ஒரு உத்வேகமாக திகழ்வதாக திரு

முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் போர் ராவத் நினைவுச்சின்னத்தில் வீர அஞ்சலி செலுத்தினார்கள்

விஜய் திவஸையொட்டி புதுதில்லி அகில இந்திய வானொலி செய்திப்பிரிவு இன்றிரவு சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது இத்தினத்தையொட்டி சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி

நபார்டு வங்கி நிதியுதவியுடன் அமராவதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

முதலமைச்சர் தொடர்ந்து நாளை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் கோவிட் நிலைமையை ஆய்வு செய்வதுடன் பல்வேறு வளர்ச்சித்திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார்

பிரகாஷ் ஜவ்டேகர் விவசாயிகளின் நலனில் மத்திய அரசு எப்போதுமே அக்கறை கொண்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேகா் தொிவித்திருக்கிறாா் இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்ட செய்தியில் வேளாண் சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார் எதிர்கட்சிகளும் விவசாய சமூகத்தினரும் கடந்த பல ஆண்டுகளாக கோரி வந்தவை தான் வேளாண் சீர்திருத்தங்களில் தற்போது இடம்பெற்றிருப்பதாக எடுத்துரைத்தார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனியார் பள்ளிகள் அரையாண்டு தேர்வை ஆன்லைனில் நடத்திக்கொள்ளலாம் என்றும் கூறினார்

அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதலாக கழிப்பிட வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றார்

ராமநாதபுரம் திருவண்ணாமலை தஞ்சை தர்மபுரி கன்னியாகுமரி கயத்தாறு திருச்சி கரூர் அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த திருக்கோவில்கள் அமைந்துள்ளன

துரைமுருகன் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடன் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் அதனைத்தொடா்ந்து சத்திரம் பேருந்து நிலையம் அரசு கண்காணிப்பு இல்லம் மத்திய சிறைச்சாலை பஞ்சப்பூர் சூரிய சக்தி ஆலை நவலூர் குட்டப்பட்டு வேளாண் கல்லூரி பெரியநாயகி சத்திரம் அரசு பள்ளி பிற்படுத்தப்பட்டோர் நல மகளிர் விடுதி உள்ளிட்டவந்றை இக்குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் முன்னதாக இந்த ஆய்வு தொடர்பாக செய்தியாளர்களிடம் இக்குழுவின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு

ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா போன்ற பேரிடர் சூழலில் புதிய விலை உயர்வு நெருக்கடிகளை பொதுமக்கள் மீது திணிக்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார்

இவ்விழாவில் குடியரசு துணைத்தலைவர் திரு

தஞ்சை ரயில்நிலையத்தில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

நாயக் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார்

கோவில் திருச்சி றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதசுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் பகல் பத்து உற்சவத்தின் இரண்டாம் நாளான இன்று நம்பெருமாள் முத்துசாய் கொண்டை வைர அபயஹஸ்தம் தங்க கிளி பவளமாலை பஞ்சாயுத பதக்க அலங்காரத்தில் அர்ஜுன மண்டபத்தில் தற்போது எழுந்தருளியுள்ளார்

கிரிக்கெட் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடிலைடில் நாளை தொடங்குகிறது